பிரதம் திரு நரேந்திர மோடி இன்று கேரள மாநிலத்தில் சில திட்டங்களை தொடங்கி வைத்தும் சில திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் சிறப்புரையாற்றுகிறார்

அருவிக்கரையில் உள்ள நீர் குத்திகிப்பு நிலையத்திற்கான திட்டத்தையும் பிரதம் திரு மோடி தொடங்கிவைக்கிறார் மேற்குவங்க மாநிலத்தில் உள்ள விஸ்வபாரதி பல்கலைக்கழகதில் இன்று நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறார் இவ்விழாவில் பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மாநில ஆளுநருமான திரு ஜெகதீப் தன்கள் மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் ஆகியோர் பங்கேற்கின்றனர்

நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

இவற்றை மற்ற நாடுகளுடன் பகிா்ந்தகொண்டு இந்நோய்க்கு விரைவில் முற்றப்புள்ளி வைப்பதற்கு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் உரிய நேரத்தில் எடுக்கப்பட்ட சரியான நடவடிக்கைகளால் உலகளவில் குறைந்த அளவிலான உயிரிழப்பை சந்தித்த நாடு என்ற இலக்கை இந்தியா எட்டியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

நரேந்திரமோடி வலியுறுத்தினார் நுகர்வோர் விவசாயிகள் மற்றும் இடம் பெயரும் தொழிலாளர்கள் ஆகியோர்களின் நலனை பாதுகாக்கும் விதத்தில் பல நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருவதாக தொழில் மற்றம் வா்த்தகத்துறை அமைச்சா் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளாா் மத்திய அரசின் நுகா்வோா் அமைச்சகத்தின் சாா்பில் நடைபெற்ற காணொலி காட்சியிலான கருத்தரங்கில் பேசிய அவர் மத்திய பட்ஜெட்டில் ஏழைகள் விவசாயிகள் மற்றம் இடம் பெயர்ந்த தொழிலாளா்களுக்காக பல்வேறு சிறப்பு திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த பட்ஜெட் எளிய மனிதர்களின் வாழ்க்கையை மாற்றியமைக்கும் பட்ஜெட்டாகும் என்று அவர் குறிப்பிட்டார் கடந்த ஏழாண்டுகளில் குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் மூலம் விலைப்பொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்

மேலும் இந்த காலகட்டத்தில் சர்க்கரை உற்பத்திக்கு ஆறாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு நிதியுதவி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார்

இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு இந்த அறிக்கை சரியான புரிதல் இல்லாமல் நிலையில் அனுராக் அவசர வெளியிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்

அம்மாநிலத்தில் சுமீபத்தில் மாவட்ட வளா்ச்சி குழுமத்தால் நடத்தப்பட்ட உள்ளுர் தேர்தல்களின் முடிவுகள் அங்கு நிலவி வந்த வேற்றுமையை அகற்றவும் மற்றும் ஜனநாயகத்தை பரவலாக்கும் முயற்சிக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் பார்க்கப்படுகிறது என்றும் அவர் கூறினார் இதன்மூலம் ஒவ்வொரு கிராமத்திலும் வளர்ச்சி திட்டங்கள் கொண்டுவரப்படுவதாக திரு அலுராக் ஸ்ரீவத்ஸவா குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் உள்ள மக்களைப்போல அனைத்து உரிமைகளையும் ஜம்மு காஷ்மீரில் உள்ள மக்களும் தற்போது அனுபவித்து வருவதாக கூறினார் ஊடகங்களில் வந்த தகவலின் அடிப்படையில் இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் இது சரியான வழிமுறை இல்லையென்றும் அவர் தெரிவித்துள்ளார் சில நாடுகளின் தூதர்கள் ஜம்மு காஷ்மீர் சென்று ஆய்வு செய்யவிருக்கும் நிலையில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டு ஒரு தவறான கண்ணோட்டத்தை உருவாக்க முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இந்தியாவின் எல்வைப்பகுதியில் நிலவிவரும் அமைதியற்ற சூழலில் சீனாவுடன் சுமுக உறவுகளை தொடர்வது கடினமானது என்று வெளியுறவுத்துறை செயலாளர் திரு ஹர்ஷ்வர்தன் ஸ்ரீரிங்வா தெரிவித்துள்ளார் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அதிகாரிகளை சந்தித்த போது அவர் பென்காங்க் ஏரிப்பகுதியில் நிலை நிறுத்தப்பட்டுள்ள படைகள் அடுத்த இரண்டு மூன்று நாட்களில் விலக்கிக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தாா்

நேபாளில் ஆறு உயர்கல்வி பள்ளிகளை மறுசீரமைப்பு செய்வதற்காக இந்தியாவுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுதிடப்பட்டுள்ளது

இது தொடர்பான நிகழ்ச்சி நேற்று காட்மாண்டுவில் நடைபெற்றது இதில் இந்திய தூதரகத்தின் துணை தலைவர் திரு நாங்கொய்யா சி காம்பா கலந்து கொண்டார் பங்களாதேஷ் உச்சநீதிமன்றத்தில் செயற்கை நுண்ணறிவு வழியாக ஆங்கிலத்தில் பிறப்பிக்கப்படும் டத்தரவுகளை வங்காள மொழியில் மொழி பெயர்க்கும் மென்பொருள் நேற்று அறிமுகப்படுத்தப்பட்டது காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்த விழாவில் அந்நாட்டின் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சையத் முகமது ஹசைன் சட்டத்துறை அமைக்ள் திரு அனிசூல் ஹக் சட்டத்துறை செயலாளா் திரு முகமத் குலாம் சா்வா் பங்களாதேஷுக்கான இந்திய தூதர் திரு விக்ரம் துரைசாமி ஆகியோர் கலந்து கொண்டனா்

இந்தியா பயன்படுத்தி வரும் அனுவாத் என்ற மென்பொருளின் அடிப்படையில் இந்த மொழி பெயர்க்கும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பங்களாதேஷில் உள்ள இந்திய தூதரக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இந்திய மொழிகளில் மொழி பெயாப்பு செய்யப்பட்டு வருகிறது இந்த மென்பொருளை தயாரித்து அளித்ததில் இந்தியா பெருமை கொள்வதாக திரு விக்ரம் துரைசாமி தெரிவித்தார்

ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் சென்னை ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது

இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மோகன் பெஹான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது

இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்காக நேற்று அகமதாபாத் சென்றடைந்தன